வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் புதுவையைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பிரபஞ்சன் இன்று காலமானார் அவரது மறைவிற்கு துணைநிலை ஆளுனர் முதலமைச்சர் மற்றும் தமிழ் அமைப்புகளும் ஆர்வலர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மக்களவை இன்று நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப் பட்டது அவை கூடியவுடன் எதிர் கட்சியினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப் பட்டது காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரஃபேல் போர் விமானம் தொடர்பாகவும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மேகதாது அணைப் பிரச்சனை தொடர்பாகவும் அவையில் பிரச்சனையைக் கிளப்பினர் இந்தக் கூச்சல் குழப்பத்திற்கு இடையே நாடாளுமன்ற விவகாரங்கள் துணை இணை அமைச்சர் திரு

கூச்சல் குழப்பத்திற்கு இடையே இக்கோரிக்கையை ஏற்று பேரவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் அவையை வரும் வியாழக் கிழமை வரை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையில் இதே பிரச்சனை குறித்து நிகழ்ந்த கூச்சல் குழப்பத்திற்கு இடையே பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் ஷர்மா ரஃபேல் போர் விமானம் குறித்த பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தைக்குத் தயார் என்றும் ஆனால் இப்பிரச்சனை குறித்து முதலில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறினார்

வரும் காலங்களில் இந்த கடன் வசூலிப்பு மேலும் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் கடன் வழங்குவதில் மும்முரம் வேண்டுமென்றே கடனைத் திரும்பச் செலுத்தாத்து கடன் வழங்குவதில் முறைகேடு ஊழல் பொருளாதார மந்த நிலை ஆகியவையே வங்கிக் கடன்கள் வாராக்கடனாக மாறுவதற்குக் காரணம் என்று அவர் தெரிவித்தார்

இதனால் வாராக்கடன் பிரச்சனையில் சிக்கித் தவித்து வரும் பல பொதுத்துறை வங்கிகளுக்கு நடப்பு நிதி ஆண்டிலேயெ கூடுதல் மூலதனம் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உயிர் காக்கும் மருந்துகளை மலிவு விலையில் கிடைக்கச் செய்து அவற்றின் வளர்ச்சிக்கு இந்தியா பெரிதும் உதவி வருவதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் டெல்லி க்கு அருகில் உள்ள நொய்டா வில் இந்திய மருந்து தயாரிப்பாளர்கள் மாநாட்டில் இன்று பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் கிராமப்புற சுகாதாரத் திட்டங்கள் உயிர் காக்கும் மருந்துகள் நோய் தடுப்பு மருந்துகள் போன்றவைக்கு திட்டம் தயாரிப்பின் பொறுப்பில் உள்ளவர்களும் மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்களும் முன்னுரிமை வழங்கவேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் கட்டுப்படியாகும் விலையில் அத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் கிடைக்கச் செய்வதற்கு உயர் முன்னுரிமை வழங்கவேண்டும் என்று அவர் கூறினார் இதர துறைகளை விட மருந்து உற்பத்தித் துறை நல்ல முன்னேற்றம் கண்டு நாட்டின் சுகாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் புதிதாக தொழில் துவங்கும் தொடக்கநிலை முதலீட்டாளர்கள் சந்திக்கும் வரிப் பிரச்சனை குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு வல்லுனர் குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளது மத்திய வருவாய் துறைச் செயலர் திரு அஜித்பூஷன் பான்டே மற்றும் அதிகாரிகள் கலந்துகொண்ட கூட்டம் ஒன்றில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது தொடக்கநிலை தொழில்களில் வருமான வரிக் கணக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னர் வரியை வசூலிக்க கெடுபிடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது தொடக்கநிலைத் தொழில்களின் வரி உள்ளிட்ட இதர பிரச்சனைகளை ஆராய்ந்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு வழங்க இந்தியத் தொழில்நுட்பக் கழகம் இந்திய மேலாண்மை கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த வல்லுனர் குழு அமைக்கப்பட்டுள்ளது வங்கிகள் இணைப்பைக் கைவிடுதல் சம்பள ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி அதிகாரிகள் இன்று புதுவை உட்பட நாடு முழுவதும் வேலை றுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

இடையில் வரும் திங்கட்கிழமை மட்டும் வேலை நாளாக இருக்கும்

தனியார் வங்கிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காததால் அவை வழக்கம் போல் செயல்படும் பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பிரபஞ்சன் இன்று காலமானார் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார்

சந்தியா காகித மனிதர்கள் கண்ணீரால் காப்போம் பெண்மை வெல்க உள்ளிட்ட பல நூல்களை அவர் எழுதியுள்ளார்

அமர்ர் பிரபஞ்சன் பாரதிய பாஷா பரிக்சத் விருது கஸ்தாரி ரங்கம்மாள் விருது சிபா ஆதித்தனார் விருது இலக்கியச் சிந்தனை விருது உள்ளிட்ட விருதுகளையும் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு தமிழக சிறந்த சிறுகதைத் தொகுப்பிற்கான பரிசு உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர் பிரபஞ்சன் கடந்த சில ஆண்டுகளாகவே புற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவந்தார் பிரபஞ்சனின் மறைவிற்கு புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இரங்கல் தெரிவித்து செய்கி வெளியிட்டுள்ளன பிரபஞ்ச னின் மறைவிற்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரபஞ்ச னின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுவதாக அவர் செய்தியில் தெரிவித்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்ச னின் மறைவு ஈடுசெய்ய முடியாத இழப்பு என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் பிரபஞ்ச னின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தமிழ் அமைப்புகள் சார்பிலும் ஆர்வலர்கள் சார்பிலும் இரங்கல் தெரிவித்து செய்தி விடுக்கப்பட்டுள்ளது எழுத்தாளர் பிரபஞ்சனின் மறைவிற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதா சும் இரங்கல் தெரிவித்து செய்தி விடுத்துள்ளார் அவரது மறைவு எழுத்துலகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார் பிரபஞ்ச னின் மறைவிற்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலி னும் இரங்கல் தெரிவித்து செய்தி விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் நிலம் நீர் காற்று உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாசுபடுவதைத் தடுக்க மாநில அரசு முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அம்மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார் திருச்சி யில் இன்று பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு என்பது குறித்த மண்டல அளவிலான விழிப்புணர்வுக் கூட்டத்தை அவர் தொடக்கிவைத்துப் பேசினார் தமிழ்நாட்டில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்தத் தடை வரும் புத்தாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுதொடர்பான் அரசு ஆணை இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார் வரும் முதல் தேதி முதல் இந்தத் தடை அமலுக்கு வருவதை அடுத்து மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பிளாஸ்டிக் மாற்றுப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன நதிகளின் குறுக்கே சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த வித அணையும் கட்டக்கூடாது என்ற சட்ட விதிகளை மீறி மத்திய அரசு மேகதாது அணைக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக சட்ட அமைச்சர் திரு

வி ஷண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே இதுதொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது என்று அவர் இன்று முண்டியம்பாக்க த்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஒளிரும் விளக்கை திறந்துவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருவதாக தமிழக கைத்தறித் துறை அமைச்சர் திரு

எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் பாதிப்பால் இணையதள சேவைகள் செயல்படாததால் நிவாரணம் வழங்கவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது சீர் செய்யப்பட்ட பின்னர் நிவாரணத் தொகை பாதிக்கப் பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார் வங்கக் கடலில் புதிதாக காற்றழுத்தம் ஒன்று உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தெற்குத் தமிழகக் கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் கன மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது புதுவையில் சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலைத் தொழிலாளர்கள் இன்று வனத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர் சுதேசிப் பஞ்சாலைக்குச் சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாகக் கூறியும் அதற்கு இழப்பீடு வழங்கக் கோரியும் இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது

தற்போது

இதன் மூலம் தொழலாளர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர்

வளர்ந்துவரும் நாடுகளுக்கு உயிர் காக்கும் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கி அவற்றின் வளர்ச்சிக்கு இந்தியா உதவுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் புதுவையைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பிரபஞ்சன் இன்று காலமானார் அவரது மறைவிற்கு துணைநிலை ஆளுனர் முதலமைச்சர் மற்றும் தமிழ் அமைப்புகளும் ஆர்வலர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வங்கக் கடலில் புதிதாக காற்றழுத்தம் ஒன்று உருவாகி உள்ளதை அடுத்து தென்தமிழகத்தில் பரவலாகவும் வடதமிழகம் மற்றும் புதுவையில் சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது